ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியா்களை அழைத்து வருவதற்காக ராணுவ விமானம் ஒன்று அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் வருகிற ஜூன் மாதம் முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லுர் ராஜூ தெரிவித்துள்ளா் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சன்டைப் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் மேரி கோம் அமித் பங்கல் மற்றும் சிமரன்ஜித் கவுர் தகுதி பெற்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளா்களிடம் இதனைத் தெரிவித்த மத்திய சுகாதாரத் துறை அமைச்சள் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்நோயை கட்டுப்படுத்தும் பணியில் சும்பந்தப்பட்ட அனைத்து துறைகள் மற்றும் அமைப்புகளிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றார் அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகள் காரணமாக இந்நோய் பரவுவது கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் கூறினார் எத்தகைய நிலையையும் சமாளிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதனிடையே மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜீவ் கவுபாவும் புதுதில்லியிலிருந்து நேற்று காணொலி காட்சி மூலம் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களையும் தொடர்பு கொண்டு கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார்

கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகியுள்ள ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக ராணுவ விமானம் ஒன்று அந்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தில்லியை அடுத்த ஹிண்டன் விமானப் படை தளத்திலிருந்து நான்கு மருத்துவ பணியாள்களுடன் இந்த விமானம் நேற்றிரவு புறப்பட்டுச் சென்றது முன்னதாக வெளியுறவு அமைச்ச் திரு ஜெய்சங்கா் நேற்று புநீநகா் சென்று ஈரானில் சிக்கியுள்ள கஷ்மீர் மக்கள் விரைவில் தாயகத்திற்கு அழைத்து வரப்படுவாா்கள் என அவா்களது குடும்பத்தினிடம் உறுதியளித்துள்ளார்

இத்தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் பங்களாதேஷ் அரசிடமிருந்து மத்திய அரசிற்கு வரப்பெற்றுள்ளதாக வெளியுறவுத் துறை செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக இந்தியாவில் உள்ள புத்த மத தலங்களுக்கு சுற்றுலா வருவதை தவிர்க்குமாறு இலங்கை மக்களை அந்நாட்டு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் ஏற்கனவே இதுபோன்ற சுற்றுலா சென்று நாடு திரும்பியவர்கள் இரண்டு வாரங்களுக்கு தங்களது வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் புத்த சாசன துறை செயலாளர் ஹரீஷ் சந்திரா தெரிவித்துள்ளார் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவும் தீமையை நன்மை வெற்றிக் கொண்டதை நினைவு கூரும் வகையிலும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரகத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்தும் குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் எனினும் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக குடியரசுத்தலைவர் மாளிகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஹோலி கொண்டாட்டங்கள் இந்தாண்டு நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை வருகிற ஜூன் மாதம் முதல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத் துறை அமைச்சா் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் பயனாளிகளுக்கு பல்வேறு கடனுதவிகளை வழங்கி பேசிய அவர் தற்போது இத்திட்டம் முன்னோடி அடிப்படையில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் இதில் உள்ள சில தொழில்நுட்ப பிரச்சினைகள் சி செய்யப்பட்ட பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் நீட்டிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன்மூலம் ஏழை எளியோர் மற்றும் வெளிமாநிலங்களில் வேலை செய்வோர் என அனைவரும் ரேஷன் பொருட்களை எளிய முறையில் வாங்கி கொள்ள முடியும் என அமைச்சர் தெரிவித்தார் சென்னை கண்ணகி நகர் குடிசைமாற்று வாரிய குடியிருப்பு சுவர்களில் வண்ண ஒவியங்களுடன் கூடிய வர்ணம் பூசும் கண்ணகி கலை மாவட்ட திட்டத்தை உள்ளாட்சித் துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்தியாவிலேயே ஐந்தாவது நகரமாக சென்னையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார்

சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீன்வளத் துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரிடம் இந்த பரிசை வழங்கினார் கற்றுலாத் துறை அமைச்ச் திரு வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோா் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

எம் சரவணனுக்கு திமுக தலைவர் மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சரவணன் அமைச்சராகியிருப்பது தமிழா்களுக்கு கிடைத்த பெருமை என்றும் அவா் குறிப்பிட்டுள்ளாா்

நாட்டில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முற்றிலும் தடுக்கும் வகையில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் திரு ஆர் ஜி ஆனந்த் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆய்வு கூட்டத்திற்குப் பிறகு செய்தியாளா்களிடம் பேசிய அவா் போதை பொருட்களால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை தடுக்கவும் பாலியல் ரீதியான குற்றங்களிலிருந்து அவா்களை காக்கவும் சட்டம் கொண்டுவரப்படும் என்றாா்

பாஸ்மதி அரிசிக்கான புவிசார் குறியீடு வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்திற்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து மத்திய பிரதேச அரசு தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது கேரளாவில் பரவிவரும் பறவை காய்ச்சல் காரணமாக தமிழக கேரள எல்வைப் பகுதியான கோவை மாவட்டம் வாழையாறு பகுதியில் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமினி நாசினி மருந்து தெளிக்கப்படுகிறது

ஆளுநரின் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா வழங்கினார் செங்கல்டட்டு மாவட்ட மக்கள் குறைக்கேட்பு நாள் கூட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இருளா் வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியா் திரு ஜான் லூயிஸ் வழங்கினாா் விளையாட்டுச் செய்திகள் டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சண்டைப் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் மேரி கோம் அமித் பங்கல் மற்றும் சிமரன்ஜித் கவுர் தகுதிப் பெற்றுள்ளனர்